நரேந்திர மோடி நம்பிக்கை

நாராயணசாமி மூவர்ணக் கொடி ஏற்றி உரை

ஷாஜஹான் தகவல்

செய்யப் பட்டுள்ளதாக சுகாதாரத் துறை அறிவிப்பு இந்தியா சுயசார்பு இந்தியாவாக உருவெடுப்பது அவசியம் என்றும் நாட்டில் உள்ள ஏராளமான இயற்கை வளங்களை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சந்தைக்குத் தேவையான பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார்

இதை ஒட்டி புதுடில்லியில் உள்ள வரலாற்றுச் சிறப்பு மிக்க செங்கோட்டை கொத்தளத்தில் பிரதமர் திரு நரேந்தி மோடி மூவர்ணக் கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார்

தற்போது நிலவிவரும் அசாதாரண சூழ்நிலையில் கூட மிகப் பெரிய சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவை நோக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுயசார்பு இந்தியா என்பது இறக்குமதிப் பொருட்கள் மீது சார்ந்திருப்பதைக் குறைப்பது மட்டும் அர்த்தமல்ல என்றும் இந்தியாவின் திறமை மற்றும் படைப்பாற்றலை வலுப்படுத்துவதும் ஆகும் என்று கூறினார்

செங்கோட்டைக்கு வரும் முன்பாக பிரதமர் திரு மோடி ராஜ்கட் டில் உள்ள தேசப் பிதா மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார் பின்னர் செங்கோட்டை வந்த அவரை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வரவேற்றார் தொடர்ந்து முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

ராம் நாத் கோவிந்த் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைவர் ஜெனரல் பிபின் ராவத் ராணுவ தளபதி ஜெனரல் மனோஜ் முகுந்த் நரவானே கடற்படை தளபதி அட்மிரல் கரம்பீர் சிங் விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பதாரியா ஆகியோரும் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

இதை ஒட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி மூவர்ணக் கொடியை பறக்க விட்டு உரையாற்றினார்

முதலமைச்சரின் உரையைத் தொடர்ந்து காவல் துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது

கிரண் பேடி ராஜ்நிவாசில் தேசியக் கொடியை ஏற்றினார்

மேலும் புதுச்சேரி மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அடுத்த சுதந்திர தினம் பாதுகாப்பானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்று தாம் நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் பரவல் அச்சுறுத்தல் காரணமாக சுதந்திர தினத்தை ஒட்டி ராஜ்நிவாசில் ஆண்டு தோறும் துணைநிலை ஆளுனர் அளிக்கும் தேனீர் விருந்து இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது

ஷாஜஹான் தேசிய கொடியை ஏற்றிவைத்து காவலர் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார்

புதுச்சேரி சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஏனாம் மண்டலத்தில் உள்ள பாலயோகி மைதானத்தில் தேசியக் கொடி ஏற்றினார் தொடர்ந்து காவலர்கள் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டார் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் மண்டல நிர்வாகி காவல் கண்காணிப்பளார் மற்றும் அதிகாரிகள் முகக் கவசம் அணிந்து தனிநபர் இடைவெளியைக் கடைபிடித்து நிகழ்ச்சியில் கலந்துகொண்டதாக எமது ஏனாம் நிருபர் திரு சேஷபாபு தெரிவிக்கிறார்

அன்பழகன் இன்று வெளியிட்டுள்ள தமது அறிக்கையில் கூறியுள்ளார்

சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரி காவல்துறையில் சிறப்பாக பணி புரிந்த காவலர்களுக்கு விருதுகளும் பதக்கங்களும் வழங்கப் பட்டன பெரியகடை காவல்நிலையத்தைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் திரு

சுதர்ஷன் சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப் பட்டுள்ளார் முதலமைச்சரின் காவல் பதக்கம் சிறப்பு நிலை துணை உதவி ஆய்வாளர் திரு ஷண்முகம் சந்திரசேகர் திரு ஆனந்தன் சக்திவேல் திரு தயாள பிரகாஷ் ராவ் மற்றும் தலைமைக் காவலர் திரு ராஜு விற்கு வழங்கப் பட்டது

ஷாஜஹான் தகவல்